என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

பிரதமர் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார் உலக உணவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் குறைவை ஈடு செய்ய மாநிலங்கள் சார்பாக மத்திய அரசு ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாய் கடன் பெற உள்ளது

படிப்படியாக குறைந்து வருவதாக மத்திய குகாதாரத்துறை தெரிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் உணவு புரட்சிக்கான அரசின் முயற்சிகளுக்கு நாட்டில் உள்ள விவசாயிகள் முக்கியமான துணாக திகழ்கின்றனர் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

உலக உணவு தினத்தைபொட்டி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்த திரு நரேந்திரமோடி

உலகளாவிய உணவு பாதுகாப்பை மேம்படுத்த தேவையான சீர்திருத்தங்களை இந்தியா தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிய் தோமர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி எஸ்மிருதி இரானி உணவு மமற்றும் வேளாண் அமைப்பின் மூத்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சி நாடு முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்கள் வேளாண் அறிவியல் மையங்கள் இயற்கை உணவு மற்றும் தோட்டக்கலை அமைப்புகளில் ஒளிபரப்பப்பட்டது உலக உணவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

அனைத்து மக்களுக்கும் குறிப்பாக மிகவும் நலிந்த பிரிவினர் நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு உலகளாவிய ஒருமைப்பாட்டின் அவசியத்தை வலியுறுத்துவதாக இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது உலகில் ஏராளமான மக்கள் இன்னமும் பசியுடன் இருப்பதாகவும் பசியில்வாத சமூகத்தை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபடுவது அவசியம் என்றும் உலக உணவு திட்டத்தின் இந்தியாவுக்கான பிரதிநிதியும் இயக்குநருமான திரு வீசோ பராஜூவி எமது செய்தியாளருக்கு அளித்த சிறப்புப் பேட்டியில் கூறியுள்ளார் உணவு தினத்தைபொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா உலக நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பசி பிரச்சிளைகளை முற்றிலுமாக நீக்குவதற்கு ஒவ்வொருவரும் கூட்டான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டுமென்று வலியறுத்தியுள்ளார் வீடுகளில் உணவுப் பொருட்கள் வீணாவதை குறைப்பதன் மூலம் சிறு பங்களிப்பை மக்கள் செய்ய முடியும் என்று அவர் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்கள் குறிப்பாக இளைஞர்கள் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டுமென்று திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

சரக்கு மற்றும் சேவை வரி வசூலில் ஏற்பட்டுள்ள குறைவை ஈடுசெய்ய மாநிலங்கள் சார்பாக மத்திய அரசு ஒரு வட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாய் கடன் பெறும் என்று நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜி எஸ் டி இழப்பீட்டுக்கு பதிலாக இந்த கடன்தொகை மாநிவங்களுக்கு வழங்கப்படும் என்று நிதி அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த கடன் தொகை மத்திய அரசின் நிதிப் பற்றாக்குறையில் தாக்கம் எதையும் ஏற்படுத்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையால் மத்திய அரசின் கடன் அளவு அதிகிக்காது என்று நிதி அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது சுயசா்பு திட்டத்தின் கீழ் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு சதவீதம் அளவுக்கு கூடுதலாக கடன் பெறுவது இந்த திட்டத்தினால் கணிசமாக குறையக் கூடும் என்றும் நிதி அமைச்சகம் கூறியுள்ளது

சில மாநிலங்களும் யுனியன் பிரதேசங்களும் சிறப்பாக செயல்படுவதை அடுத்து தேசிய சராசியைவிட அங்கு உயிரிழப்போர் விகிதம் மிகவும் குறைவாக உள்ளது என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது

கடந்த ஐந்து வாரங்களாக இந்நோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் படிப்படியாக குறைந்து வருவதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது

மிக அதிகபட்ச பரிசோதளைகள் காரணமாக முன்சுட்டியே நோய் கண்டறிதல் முறைப்படி தனிமைப்படுத்துதல் தீவிரமாக சிகிச்சை அளித்தல் ஆகியவற்றால் இறப்பு விகிதம் மிகக்குறைவாக இருப்பதற்கு வழிவகுத்துள்ளதாக சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது கறுப்புப் பூனைகள் எனப்படும் தேசிய பாதுகாப்புப் படையின் அமைப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் தேசிய பாதுகாப்புப் படை வீரர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தியாவின் பாதுகாப்புப் பணிகளில் இப்படையின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் கூறியுள்ளார் அதிகபட்ச துணிவு தொழில் முறையிலான ஈடுபாட்டோடு அது இணைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு பாதுகாப்போடு இருப்பதற்கான இப்படையிள் செயல்பாடுகள் குறித்து இந்தியா பெருமிதம் கொள்கிறது என்றும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் கை களை தூய்மை செய்யும் ஆல்கஹால் கலந்த சானிடைசரை ஏற்றுமதி செய்வதற்கான அனைத்து கட்டுப்பாடுகளையும் மத்திய அரசு நீக்கியுள்ளது சாளிடைசிள் கொள்கலத்திலிருந்து வெளியேற்றும் குழாய்களுடன்கூடிய ஆல்கஹால் கலந்த சானிடைசர் ஏற்றுமதிக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது தற்போது எந்த முறையில் பாக்கிங் செய்யப்பட்டிருந்தாலும் ஏற்றுமதி செய்யலாம் என வெளிநாட்டு வர்த்தக தலைமை இயக்ககம் தெரிவித்துள்ளது இந்த நடைமுறை உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் கூறியுள்ளது

இந்த முனையத்தை அமைப்பதற்கு சென்ற ஆண்டு பிப்ரவரி மாதம் திருப்பூரிலிருந்து காணோலி காட்சி மூலம் பிரதமர் திரு நரேந்திரமோடி அடிக்கல் நாட்டியது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது அபுதாபியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் அணி பெங்களுரு அணியை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது